மும்பையில் சத்ரபதிசிவாஜிரயில்நிலையம் அருகேநடைமேம்பாலம் இடிந்துவிழுந்ததில் ஆற பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்துவிசாரணைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளது

உலகக்கோப்பைக்கான றிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபாகர்மாகர் இறுதிச்சுற்றுக்குமுன்னேறியுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் நியூஸிலாந்தின் க்ரைஸ்ட் சர்ச் நகரில் உள்ள இரண்டுமகுதிகளில் வெள்ளிக்கிழமைதொழுகையின்போதுஅடையாளம் தெரியாதஒருவர் தப்பாக்கியால் சுட்டதில் பலர் உயிரிழந்துள்ளார்கள் இந்தமசூதிகளில் அல்நூர் என்றமசூதியில்தான் அதிகமானஉயிர் சேதம் ஏற்பட்டதாகதெரியவந்துள்ளது அந்தமசூதிகளில் இருந்தஅனைவரும் பத்திரமாகவெளியேற்றப்பட்டுவிட்டார்கள்

இந்தசம்பவத்தில் ஈடுபட்டமுக்கியகுற்றவாளியார் என்பதைகண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் தீவிரமாகாடுபட்டுள்ளார்கள் இந்தசம்பவம் நியூஸிலாந்துநாட்டில் இருண்டகாலத்தில் ஒன்றுஎன்றுஅந்நாட்டுபிரதமர் ஜஸிந்தாஆர்டன் கூறியிருக்கிறார்

நியூஸிலாந்தில் இதபோன்றதீவிரவாதவன்முறைகள் இதுவரைநடந்தது இல்லைஎன்றும் இளியும் அதற்கு இடமில்லைஎன்றும் அவர் உறுதிப்படகூறியிருக்கிறார் இந்ததுப்பாக்கிச் உயிரிழந்தவர்கள் பற்றிஅதிகாரப்பூர்வஅறிவிப்பும் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் பலர் உயிரிழந்ததாகஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே இந்ததுயரமானசம்பவத்தைஅடுத்து பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் பயணத்தைஅந்தநாட்டின் கிரிக்கெட் வாரியம் ரத்துசெய்துவிட்டது க்ரைஸ்ட் சர்ச் நகரில் பங்களாதேஷ் வீரர்கள் அனைவரும் பத்திரமாகஉள்ளார்கள் என்றும் அதுஅறிவித்துள்ளது மும்பையில் கத்ரபதிசிவாஜிரயில்நிலையம் அருகேநேற்றீரவு நடைமேம்பாலம் இடிந்துவிழுந்தவிபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர்

விபத்துக்கானகாரணம் குறித்துஆய்வு செய்யஉயர்மட்டவிசாரணைக்குமகாராஷ்டிரஅரசுஉத்தரவு பிறப்பித்துள்ளது அம்மாநிலமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்னாவிஸ் பாதிக்கபட்டவர்களுக்குஅனைத்துஉதவிகளையும் செய்யதாம் அதிகாரிகளுக்குஉத்தரவிட்டுள்ளதாகசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்தகுறைபாட்டைதணிக்கைக் என் கண்டறியவில்லைஎன்பதுபற்றி முழ இந்தவிபத்துகுறித்துவிசாரணைசெய்யும் குழு ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார் இந்தவிபத்துக்குகாரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குபிரதமர் திருநரேந்திரமோடி தமதுஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துள்ளார் இதுதொடர்பாகஅவர் தமதுடுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளசெய்தியில் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவாக்குணமடையவேண்டும் என்றுதாம் விரும்புவதாக்குறிப்பிட்டுள்ளாா் மும்பை புறநகர் பகுதியானஅந்தேரியில் பாலம் இடிந்துவிழுந்துஐந்தபேர் உயிரிழந்தசுப்பவம் நடந்துஎட்டுமாதங்களில் இந்தசோகநிகழ்ச்சிநடந்துள்ளது

மக்களவைத் தேர்தலோடுஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சிஆகியசுட்டப்பேரவைதொகுதிகளுக்காள இடைத்தேர்தலையும் நடத்ததிமுகசார்பில் தாக்கல் செய்யப்பட்டமனுமீதுதேர்தல் ஆணையம் இரண்டுவாரத்திற்குள் பதிலளிக்கவேண்டும் என்றஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீஹாரைசேர்ந்தமத்தியஅமைச்சர்கள் அனைவருமேநடக்கவிருக்கும் நாடாளுமன்றதேர்தலில் போட்டியிடவுள்ளார்கள்

லோக் ஜனசக்திகட்சி எஞ்சிய ஆறு இடங்களில் போட்டியிடுகிறது

நீதிபதிசந்தோஷ் சிநேஹிமுன்னிலையில் இந்தமனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது

இந்தமனுமீதுநீதிமன்றம் இன்றுவிசாரணைநடத்துகிறது ஏர்இண்டியாநிறுவனத்திற்குவிமானம் வாங்கியதில் வெளிநாட்டுதனியார் விமானநிறுவனத்திற்குசாதகமாகநடந்துகொண்டு ஏர்இண்டியாவுக்குமிகப்பெரும் நஷ்டத்தைஏற்படுத்தியதாககுற்றம் சாட்டப்பட்டுதல்வார் நீதிமன்றகாவலில் வைக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்சில் இருந்து ஜனவரிமாதத்தில் கொண்டுவரப்பட்டதல்வாருக்குஎதிராகமேலும் பலசட்டவிரோதபணக் கடத்தல் வழக்குகளும் விசாரணையில் உள்ளன குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்றுகுஜராத் செல்கிறாா் காந்திநகரில் தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்கதொழில் விழாவைஅவர் தொடங்கிவைக்கிறார் மேலும் தேசியதொழில் முனைவோருக்கானவிருதுகளைவழங்கவுள்ளாா் என்றுஅரசுசெய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தமனுவைதலைமைநீதிபதிதிரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலானஅமர்வு விசாரிக்கிறது தற்போது ராஞ்சிசிறையில் இருக்கும் திருயாதவ் தமதுமுதுமாமற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ஜாமீனில் விடுவிக்கவேண்டும் என்றுகோரியுள்ளார்

ஐதாரபாதில் திருசந்திரபாபு நாயுடு இந்தபட்டியலைவெளியிட்டார் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சிதலைவருமானதிருசந்திரபாபு நாயுடு மற்றும் அவரதுமகன் நாராவோகேஷ் ஆகியோரின் பெயர்களும் முதல் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது

மக்களவைதேர்தலில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் வேட்பாளர்களின் முதல் பட்டியலும் இன்றுஅறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஐரோப்பியகூட்டமைப்பின் தலைவர் திருடொனால்டு டஸ்க் இங்கிலாந்தில் கருத்தொற்றுமைஏற்படுவதற்குகாலஅவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் அந்நாடுவெளியேறுவதுஒத்திவைக்கப்படும் என்றார் இங்கிலாந்துநாடாளுமன்றத்தில் பிரக்ஸிட் இரண்டாவதுதிருத்தமும் நேற்றுநிராகரிக்கப்பட்டது

உலகக்கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் தீபாகர்மாகர் இறுதிச்சுற்றுக்குமுன்னேறியுள்ளார்